புதுச்சேரி சிறப்பு சட்டமன்றக் கூட்டம் இன்று நடைபெற்றது

நரேந்திர மோடி இரண்டாவது கட்ட அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் சூரத் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளுக்கு காணொளி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி இத்திட்டங்களை செயல்படுத்தவதன் மூலம் கொரோனா பொது முடக்கம் நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சியை தடுக்கவில்லை என்பது நிருபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

மேலும் ஆயிரம் கிலோ மீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்

நிகழ்ச்சியின் துவக்கமாக சமீபத்தில் இயற்கை எய்திய தலைவர்களுக்கு இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் சந்திரவதி முன்னாள் அமைச்சர்கள் ஜோசப் மரியதாஸ் ஏழுமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாஸ் சுப்ரமணியன் அண்ணாமலை பாலன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தகுமார் நடப்பு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் மற்றும் பிரபல பின்னனி பாடகர் எஸ்

பாலசுப்ரமணியன் ஆகியோரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க கோரிய தீர்மானத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி தாக்கல் செய்தார்

கமலக்கண்ணன் மற்றொரு தீர்மானத்தை தாக்கல் செய்தார் தொடர்ந்து பேசிய அவர் வேளாண் சந்தை மாநில அரசின் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் பட்சத்தில் மின்சாரம் நீர் உரம் இடுபொருட்கள் போன்றவற்றிக்கு மாநில அரசுகள் தற்போது வழங்கி வரும் மானியங்களை தர இடயலாத சூழ்நிலை ஏற்படும் என்றும் விளை பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் இன்றைய சட்டமன்றக் கூட்டத்தில் என் ஆர் காங்கிரஸ் அதிமுக மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை புதிய வேளாண் சட்டத்தை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இன்றைய தீர்மானம் தேவையில்லாதது என்று அதிமுக சட்டமன்றக் குழு தலைவர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார்

புறக்கணிப்பு இன்று நடைபெற்ற புதுச்சேரி சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை என் ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் புறக்கணித்தனர் இது குறித்து பேரவை வளாகத்திற்குள் செய்தியாளர்களிடம் பேசிய என் ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி ஆளும் அரசு எதிர்கட்சிகளுக்கு கூட தெரிவிக்காமல் சட்டமன்றத்தை கூட்டுவதாக குற்றம் சாட்டினார் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் ஏற்கனவே அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்த முடியாமல் சட்டமன்றத்தை கூட்டுவதால் எந்தப் பயனும் இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் புதுச்சேரியை ஆளும் அரசு தனியாருக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார்

இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டதாக டாக்டர் கிரண்பேடி தமது ஊடகச் செய்தியில் தெரிவித்துள்ளார் மீனவர்களுக்கு உரிய நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் பயனாளிகள் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் என்றும் அனைத்து அமைச்சக அலுவலகா்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மீனவர்களின் சந்தேகங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கும் வகையில் உதவி மைய தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் உதவி தொலைபேசி எண் ஆகியவற்றை உருவாக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பிற துறைகளுடன் இணைந்து உள்கட்டமைப்பு திட்டங்களின் அப்போதைய நிலை குறித்து மாதம் இரு முறை ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் காவலர்களுக்கு விடுமுறை ஊதியம் என்று ஒரு மாத ஊதியம் கூடுதலாக வழங்கப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் அது தொடர்பான கோப்பு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டது

மேலும் கொரோனா தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் அது குறித்து ஊடகங்களில் பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

பழனிசாமி இன்று டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நாளை சந்தித்து தமிழகத்திற்கு தேவையான நிதி கோரிக்கைகள் குறித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சமீபத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் நிவர் மற்றும் புரவி புயல்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண உதவி அளிக்குமாறு தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத் தக்கது மேலும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வுடன் அவர் இன்று முக்கிய ஆலோசன நடத்தலாம் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது